செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது

அபிஜித் பானர்ஜி தெளிவுப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

கொல்கொத்தாவில் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலாளர் சேமநல நிதி நிறுவனத்தை சேர்ந்த நான்கு அதிகாரிகளின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது

அரசு முடிவு செய்துள்ளது

தொடரை கைப்பற்றியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சமூக ஊடகங்களின் ஒழுங்குமுறை தொடர்பான மனுக்கள் அனைத்தையும் மாற்றுமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இத்தொடர்பாக முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதனைத் தெரிவித்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இத்தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற தமிழக அரசு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது சமூக ஊடகங்களில் ஆதார் எண்ணை இணைப்பது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது

இதனையடுத்து இவ்வழக்கு தொடர்பான விசாரணையை உச்சநீதிமன்றம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு ஒத்தி வைத்தது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற திரு அபிஜித் பாளர்ஜி புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்துப் பேசினார் இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்த சந்திப்பின்போது அவருடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்தாலோசித்ததாகவும் இந்த சந்திப்பு தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் குறித்து தனது ஆய்வில் திரு அபிஜித் பானர்ஜி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் என்று பிரதமர் கூறியுள்ளார் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கான செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் முதலீடுகள் மற்றும் பொதுசொத்து மேலாண்மைத் துறையின் செயலாளராக ஒடிசாவை சேர்ந்த இந்திய குடிமைப்பணி அதிகாரி திரு துகின் கந்தா பாண்டேவும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக திரு ராஜ்சர்மாவும் மின்துறை செயலாளராக திரு சஞ்சீவ் நந்தன் சகாய் யும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு பங்கஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளராக திரு பிரமோத்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அனுமதியை நியமனங்களுக்கான அமைச்சரவைக்குழு இன்று வழங்கியது

இதுதொடர்பாக ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டபின் ஏழாவது சும்பள கமிஷனின் பரிந்துரைகளின் அடிப்படையிலான நிதி பயன்கள் உரையாற்றிய பிரதமர் அந்த இரு யூனியன் பிரதேச அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் ஜம்மு காஷ்மீரில் சக்தி படைத்த பிரிவினர் இளைஞர்களின் கனவுகளை சிதைத்து அவர்களது வாழ்க்கையை கேள்விகுறியாக்கி வருவதாக அம்மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் குற்றம் சாட்டியுள்ளார் கத்ராவில் உள்ள பூநீ மாதா வைஷ்ணதேவி பல்கலைக் கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அம்மாநில வளர்ச்சி மற்றும் அமைதிக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளில் மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாநிலத்தின் உண்மைநிலை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் சாதாரண மக்களின் குழந்தைகள் தவறான முறையில் வழிநடத்தப்படுவதாக ஆளுநர் குறைகூறினார் நாட்டில் உள்ள குழந்தைகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்டத்தின் இலக்கை விரைவில் எட்டும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் கொல்கொத்தாவில் உள்ள தொழிலாளர் சேமநலநிதி நிறுவனத்தின் நான்கு அதிகாரிகளின் சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கி வைத்தனர் இதுதொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊழல் தடுப்பு சுட்டத்தின்கீழ் சிபிஐ யால் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் சேமநல நிதி அமைப்பின் உதவி ஆணையர் திரு ரமேஷ் சந்திரா சிங் உள்ளிட்ட நான்கு அதிகாரிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது

வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது மற்றும் தனது பதவியை தவறாக பயன்படுத்தியது ஆகியவை தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது நாட்டின் உயரமான பகுதியில் உள்ள சியாச்சின் முதல் குமார்நிலை வரை உள்ள பகுதிகளில் சுற்றுவா பயணிகளை அனுமதிப்பது என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லடாக் பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் பனி படர்ந்த உயரமான சிகரங்களில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார்

பாதுகாப்பிற்கு சவாலான பகுதியாக இப்பகுதி இருந்த போதிலும் அதனையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இதன் மூவம் இளைஞர்கள் ரானுவத்தில் பணிபுரிவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் வேளாண்துறையின் வளர்ச்சிக்கு உரங்களை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவது மற்றும் பயிர்களுக்கான நுண்சத்துக்களை இடுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் அவசியம் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்தர் சிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிக அளவிலான உரங்களை பயன்படுத்துவதால் மண்வளம் பாதிக்கப்படுவதாக கூறினார் மண்வளத்தை மேம்படுத்த உயிரி உரங்கள் அவசியம் என்றும் இதன் மூலம் வேளாண் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் வேளாண்துறையின் பங்கு தற்போது குறைந்து வருவதை கட்டிக்காட்டிய அமைச்சர் அதனை அதிகரிக்க தேவையான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் விவசாயிகள் பயன்பெற முடியும் என்று தெரிவித்தார் பங்களாதேஷ் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையே நேரடி தொடர்பை வலுப்படுத்துவதன் மூலம் இவ்விரு நாடுகளும் பயன்பெற முடியும் என்று பங்களாதேஷ் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு திப்பு மூன்சி தெரிவித்துள்ளார் குவஹாத்தியில் இன்று நடைபெற்ற இருநாட்டு வர்த்தக பிரதிநிதிகளுடனான கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் மக்கள் அனைவரும் பயனடையும் வகையில் சரக்குகளின் விலையை குறைப்பது மற்றும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது ஆகியவற்றின் மூலம் இருநாடுகளிடையேயான தொடர்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அசாம் மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இருநாடுகளின் சீரிய தலைமை காரணமாக பரஸ்பரம் உறவுகள் மேம்படும் என்று தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு கிழக்கு பகுதிக்கான கொள்கையை நடைமுறைப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சாலைபோக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் அண்டை நாடுகள் பயனடையும் என்று அவர் கூறினார் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்ச் திரு ப சிதம்பரத்துக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது இந்த உத்தரவை நீதிபதி ஆர் பானுமதி தலைமையிலான அமர்வு பிறப்பித்தது இதனையடுத்து ஒரு லட்சும் ரூபாய் பிணையத் தொகையுடன் திரு சிதம்பரத்திற்கு ஜாமீன் அளிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற அனுமதியின்றி அவர் வெளிநாட்டிற்கு பயணிக்கக் கூடாது என்றும் விசாரணைக்காக அழைக்கப்படும்போது ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் ஐஎன் எக்ஸ் மீடியா தொடர்பான வேறு வழக்குகளுக்கு இந்த ஜாமீன் பொருந்தாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் சிபிஐ தொடர்ந்த வழக்கில் திரு சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியபோதிலும் ஐ என் எக்ஸ் மீடியா சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமவாக்கத்துறை அவரை கைது செய்து விசாரித்து வரும் நிலையில் திரு சிதம்பரம் உடனடியாக ஜாமீனில் வெளிவர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது

இந்த வெற்றியின் மூலம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வென்றது பிரெஞ்ச் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சுபான்கர் தே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்